நரேந்திர மோடி இன்று அடிக்கல் நாட்டுகிறார்

மராத்தா சமூகத்தினருக்கு இடஒதுக்கீடு வழங்கும் சட்டத்தை நிறைவேற்ற சிறப்பு சட்டப்பேரவைக் கூட்டத்தொடரை நடத்த இருப்பதாக மகாராஷ்டிர மாநில அரசு கூறியுள்ளது

இந்தியாவின் சவ்ரவ் வர்மா ஐப்பானின் கோகி வட்டானாபேவை இன்று எதிர்கொள்கிறார்

பிரதமா் பங்கேற்கும் நிகழ்ச்சியை நேரடியாக ஒளிபரப்பு செய்ய உத்தர பிரதேசத்தில் உள்ள அனைத்து மாவட்ட தலைநகரஙகளிலும் விரிவான ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது முன்னதாக நேற்றிரவு லக்னோவில் நடைபெற்ற பொது கூட்டத்தில் பிரதமர் பங்கேற்று உரையாற்றினார்

நகர்ப்புற மேம்பாட்டுக்காக பிரதமரின் நகர்ப்புற வீட்டுவசதித் திட்டம் அம்ருத் திட்டம் நவீன நகரங்கள் திட்டம் ஆகியவை செயல்படுத்தப்பட்டு வருவதை அவர் சுட்டிக்காட்டினார்

நவீன நகரங்கள் திட்டம் தேசத்தை மாற்றியமைக்கும் ஒரு மிகப்பெரிய இயக்கம் என்று அவர் குறிப்பிட்டார் இதன் மூலம் உலக தரத்திலான வசதிகளுடன் நகரங்கள் மாற்றியமைக்கப்படும் என்று அவர் கூறினார் அரசின் சேவைகள் மக்களுக்கு எளிதில் கிடைக்க பல்வேறு வழிமுறைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் வெளிப்படைத் தன்மையுடன் அரசு நிர்வாகம் நடைபெறுவதாகவும் பிரதமர் தெரிவித்தார்

லக்னோ தொகுதியில் நாடாளுமன்ற உறுப்பினராக முன்னாள் பிரதமர் திரு அடல் பிகாரி வாஜ்பாய் இருந்தபோது அந்நகின் வளர்ச்சிக்காக அவர் மேற்கொண்ட பணிகளையும் திரு நரேந்திர மோடி நினைவு கூர்ந்தாா் இந்த கூட்டத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் உத்தர பிரதேச முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் உள்ளிட்டோரும் கலந்துகொண்டனா் முன்னதாக பிரதம் திரு நரேந்திர மோடி நகர்புற மேம்பாட்டு திட்டங்கள் குறித்து ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த கண்காட்சி ஒன்றை பார்வையிட்டார்

பொதுக்கூட்டத்தை முடித்துக்கொண்டு நேற்றிரவு புதுதில்லி திரும்பிய பிரதமர் இன்று மீண்டும் லக்னோ செல்கிறார்

தூர்தர்ஷனின் அனைத்து அலைவரிசைகளிலும் யூ டியூப் ப மற்றும் தகவல் ஒலிபரப்புத்துறை இணையதளங்களிலும் பிரதமரின் மன் கி பாத் உரை இடம் பெறும் பிரதமரின் உரையை தொடர்ந்து அந்தந்த மாநில மொழிகளில் அதன் மொழியாக்கம் ஒலிபரப்பாகும் பிரதமர் உரையின் மொழியாக்கத்தை மீண்டும் இன்றிரவு எட்டு மணிக்கு கேட்கலாம்

மேகாலயா மாநிலம் உமியாம் பகுதியில் இந்திய வேளாண் ஆராய்ச்சி நிறுவனத்தின் சாா்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிகழ்ச்சி ந ஒன்றில் கலந்துகொண்டு பேசிய அவர் விவசாயிகளின் வருமானத்தை இரட்டிப்பாக்க மத்திய அரசு உறுதிபூண்டுள்ளது என்றார் புதிய தொழில்நுட்பங்களை விவசாயிகள் பயன்படுத்துவதற்கு வேளாண் அதிகாரிகள் வழிகாட்டவேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார் மேகாலயா மாநிலத்தில் பால் உற்பத்தியை அதிகரிப்பதற்கான இயக்கத்தை தொடங்கி வைத்த அவர் இந்த திட்டத்தின் மூலம் மாநிலத்தில் பால் மற்றும் பால் பொருட்கள் வர்த்தகம் அதிகரிக்கும் என்று தெரிவித்தார்

பால் பண்ணைகள் மேம்பாடு பால் பொருட்களை பாதுகாக்க குளிர்பதன நிலையங்களை அமைப்பது உள்ளிட்டவற்றுக்கு இந்த தொகை பயன்படுத்தப்படும் என்று அமைச்சர் திரு ராதாமோகன் சிய் தெரிவித்தார் கொச்சி துறைமுகத்தில் அமைக்கப்படவுள்ள சா்வதேச நீா்வழி சுற்றுலா முனையத்திற்கு மத்திய சுற்றுவாத்துறை இணையமைச்சா் திரு அல்போன்ஸ் கண்ணன்தனம் நேற்று அடிக்கல் நாட்டினாா்

மராத்தா சமூகத்தினருக்கு இடஒதுக்கீடு வழங்கும் சுட்டத்தை நிறைவேற்ற சிறப்பு சட்டப்பேரவைக் கூட்டத்தொடரை நடத்த இருப்பதாக மகாராஷ்டிர மாநில அரசு கூறியுள்ளது மாநில முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னாவிஸ் தலைமையில் நடைபெற்ற அனைத்துக்கட்சி கூட்டத்தில் இதற்கான முடிவு எடுக்கப்பட்டது மராத்தா சமூகத்தினருக்கு மாநில அரசின் வேலைவாய்ப்புகளில் இடஒதுக்கீடு வழங்க அனைத்து கட்சிகளும் ஆதரவு தெரிவித்தன இந்த கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய திரு பட்னாவிஸ் இது தொடர்பாக மாநில பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் தமது அறிக்கையை அரசிடம் சம்ப்பித்த பின்னர் சட்டப்பேரவையின் சிறப்பு கூட்டத்தொடர் நடத்தப்படும் என்றார்

மொஹாலியில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் கலந்தகொண்டு பேசிய அவர் இந்த திட்டம் மொஹாலி மாவட்டத்தில் முதலில் செயல்படுத்தப்படும் என்று கூறினார் குழாய்கள் மூலம் எரிவாயு எடுத்துச் செல்வதால் செலவுகள் குறையும் எனவும் பொது மக்களுக்கு இது லாபகரமாக அமையும் என்றும் அவர் குறிப்பிட்டார் மொஹாலி நகரில் அமைக்கப்படவுள்ள மகளிருக்கான தேசிய திறன் மேம்பாட்டு நிறுவனத்திற்கும் அவா அடிக்கல் நாட்டினார் பஞ்சாப் மாநிலத்தில் அமைக்கப்படும் முதலாவது தேசிய திறன் பயிற்சி நிறுவனம் இது என்றும் நாட்டிலேயே மகளிருக்காக பிரத்யேகமாக அமைக்கப்படும் முதலாவது திறன் பயிற்சி நிறுவனம் இது என்றும் அமைச்சர் தெரிவித்தார் இதேபோல் மாற்றுத் திறனாளிகளுக்காக முதல்முதலாக அமைக்கப்பட்டுள்ள பிரதமின் திறன் மேம்பாட்டு மையத்தையும் மொஹாலியில் அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தொடங்கி வைத்தார் கஷ்மீரில் கடத்தப்பட்ட சிறப்பு காவல் அதிகாரி திரு ஷகீல் அகமது தொடர்பாள வீடியோ பதிவு சமூக வலைதளங்களில் வெளியாகியுள்ளது அதில் தாம் விடுவிக்கப்பட்டுவிட்டதாக திரு ஷகீல் அகமது கூறியுள்ளபோதும் அவர் இன்னும் வீடு திரும்பவில்லை என்று காவல்துறையினர் தெரிவித்தனர் முன்னதாக நேற்று ஹிஸ்புல் முஜாஹீதின் அமைப்பின் என்று சந்தேகிக்கப்படும் நபர்களால் அவர் கடத்தப்பட்டா்

பக்காஸா மாவட்டத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் கலந்துகொண்டு பேசிய அவர் இந்த புதிய சாலை மூலம் அந்த பகுதியில் வா்த்தகம் வளர்ச்சி அடையும் என்றார்

எல்லைப் பகுதிகளில் உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக தெரிவித்த அவா் அதற்கு மாநில அரசு முழு அளவில் ஒத்துழைப்பு வழங்கி வருவதாக கூறினார் கல்வி கற்பிக்கும் தரத்தை உயா்த்தவும் பல்கலைக்கழக மானியக் குழுவின் தர நிாணய நடைமுறைகளை பின்பற்றவும் உறுதியுடன் இருப்பதாக பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தர்கள் தெரிவித்துள்ளனர்

இதில் உயர்கல்வியின் தரத்தை மேம்படுத்துவது பாடத் திட்டங்களை மாற்றி அமைப்பது உள்ளிட்டவை தொடர்பான தீர்மாணங்களை நிறைவேற்றப்பட்டன

ஜார்க்கண்ட் மாநிலத்தில் பாதுகாப்பு படையினருடன் ஏற்பட்ட துப்பாக்கிச் சண்டையில் நக்சலைட்டுகள் இருவர் உயிரிழந்தனர் தும்கா மாவட்டத்தில் இந்த துப்பாக்கிச் சண்டை ஏற்பட்டதாகவும் அந்த இடத்திலிருந்து ஏராளமான ஆயுதங்களும் வெடிப்பொருட்களும் கைப்பற்றப்பட்டுள்ளதாகவும் மாநில காவல்துறை கூடுதல் இயக்குனர் திரு ஆர் கே மாலிக் தெரிவித்தார் ரஷ்ய ஒபன் பேட்மிண்டன் போட்டியில் ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதியாட்டத்தில் இந்தியாவின் சௌரவ் வர்மா ஜப்பானின் கோகி வட்டானாபேவை இன்று எதிர் கொள்கிறார்